தொழிலாளர்கள் விவசாயிகள் பயன் பெறும் வகையில் புதிய சுட்டத்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்க்வார் கூறியுள்ளார்

விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் முயற்சியில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சர் ராவ்சாகேப் தன்வே தெரிவித்துள்ளார்

டொனால்டு டிரம்ப்பின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்

இனி விரிவான செய்திகள் தேசநலன் மற்றும் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சீர்திருத்தங்கள மேற்கொள்ள பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இமாச்சல பிரதேச மாநிலம் சோலஙகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் அரசியல் ஆதாயத்திற்காக முந்தைய அரசுகள் துணிச்சலின்றி இதபோன்ற சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தவறிவிட்டதாகக் கூறினார் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு எதிராக இச்சட்டத்திருத்தங்களை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருவதாக அவர் குறை கூறினார் இத்தகைய மக்கள் இடைத்தரகர்களுக்கு எதிராக தமது அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் அச்சம் அடைந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் அண்மையில் கொண்டுவரப்பட்ட தொழிலாளர் துறை சட்டத்திருத்தங்களால் ஆண்களுக்கு இணையாக பெண் தொழிலாளர்களுக்கும் சமஊதியம் பெரும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சுயசார்பு இந்தியாவை அடைய ஏதுவாக இதுபோன்ற சீர்திருத்தங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார் கடந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட சுட்டங்களும் நடைமுறைகளும் தற்போதைய காலகட்டத்திற்கு உதவாது என்றும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தமது அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் முன்னதாக சுஷியில் உரையாற்றிய பிரதமர் தமது அரசு அனைவருக்குமான முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகக் கூறினார் வாக்குகளுக்காக திட்டங்களை செயல்படுத்தாமல் ஒவ்வொரு இந்தியருக்கும் அரசின் அனைத்து திட்டங்களின் பயன் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் பணியாற்றி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் ஜவுளித்துறையில் திறன் மேம்பாடு நிதியுதவி மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைத்தல் போன்ற பணிகளுக்கு அரக முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய கலாச்சார உறவுகள் குழுமம் சார்பில் ஜவுளித்துறை பாரம்பரியம் என்ற தலைப்பில் நடைபெற்ற சர்வதேச இணையவழிக் கருத்தரங்கில் பேசிய அவர் கயசார்பு இந்தியாவை அடைவதில் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் இந்திய நெசவாளர்கள் தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த துணி வகைகளை உற்பத்தி செய்ய ஏதுவாக உலகின் தலைசிறந்த நடைமுறைகள் குறித்து அவர்கள் அழிந்து கொள்ள அரசு உதவும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தக் கருத்தரங்கில் மேற்கொள்ளப்படும் கருத்து பரிமாற்றங்கள் மூவம் புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒத்துழைப்புகளுக்கு வழிவகை ஏற்படும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கும் துறையாக ஜவுளித்துறை திகழ்வதுடன் உலகின் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தவும் இத்தறை உதவிகரமாக உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நாட்டின் பெரும்பாவான விவசாயிகள் வேளாண் சட்டத்திருத்தங்களை வரவேற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் பனாஜி அருகே பிஜேபி சார்பில் நடைபெற்ற விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிப அவர் அரசியல் காரணங்களுக்காக பஞ்சாபில் மட்டும் சிரோன்மனி அகாலிதளம் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் போராட்டம் நடத்தி வருவதாக கூறினார் கடந்த காலங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நீதி கிடைக்க செய்யவேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் முயற்சியில் வேளாண் திருத்தச் சுட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சர் ராவ்சாகேப் தன்வே தெரிவித்துள்ளார்

கடந்த காலங்களில் உரிமம் பெற்ற வர்த்தகர்கள் மட்டுமே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வணிகம் செய்யும் நிலை இருந்த நிலையை மாற்றி விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை நாட்டின் எந்தப் பகுதியிலும் விற்பனை செய்ய வழி வகை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் இடைத்தரகர்கள் நிலை அகற்றப்பட்டு சிறந்த சந்தை வாய்ப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் குடிமைப்பணிகளுக்காள இந்த ஆண்டின் முதல்நிலைத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது

கோவிட் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தேர்வு எழுதுவோர் அனைவரும் தேர்வுக்கூட வளாகத்தில் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியைப் பின்பற்றுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இல்லாத விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என மத்திய அரசுப் பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது ஊரடங்கு காலத்தில் வங்கிக் கடன்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்ட தவணைகள் மீதான வட்டிக்கு வட்டி விதிப்பதை கைவிட தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஆறுமாத கால தவணை விலக்கு அளிக்கப்பட்ட காலத்திற்கு இரண்டு கோடி ருபாய் வரையிலான கடன்களுக்கு வட்டி மீதான வட்டி விதிக்கப்பட மாட்டாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது இதற்காக தற்கார்பு இந்தியா தொகுப்பிள் கீழ் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் விவசாயிகளுக்கு தொழிலாளர்கள் பயன் அளிக்கும் வகையில் புதிய சட்டத்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்தள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்க்வார் கூறியுள்ளார் வர்த்தக ச்ளப ஏற்பாடு செய்த தேசிய கருத்தரங்கில் பேசிய அவர் புதிய வேளான் திருத்தங்களால் விவசாயிகளுக்கு நாட்டின் அனைத்து பகுதியிலும் விளைப்பொருட்களை விற்பனை செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் வேளாண் சுட்டத்திருத்தங்களால் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் சம ஊதியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் இதன் மூலம் நாட்டில் தொழில் தொடங்கும் நடைமுறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விமானப் பயணிகள் போக்குவரத்து இந்த ஆண்டு இறுதிவாக்கில் கோவிட் பாதிப்புக்கு முன்பிருந்த நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார்

தீபாவளிப் பண்டிகையின் போது இந்த எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ரானுவத் தளபதி ஜென்ரல் நரவாளே மற்றும் வெளியுறவுத்துறை செயவாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ஆகியோர் இரண்டுநாள் பயணமாக இன்று மியான்மர் செல்கின்றனர் அங்கு அந்நாட்டின் தேசிய ஆலோசகர் திருமதி ஆங் சான் சூக்கி மற்றும் அரசியல் ராணுவ அளவிலாள உயர்மட்டத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்தப் பேச்சுவார்த்தையின்போது தற்போதைய இருதரப்பு உறவுகளை ஆய்வு செய்வதடன் பரஸ்பர நலன் பயக்கும் அம்சங்களில் ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் இந்தியா பங்களாதேஷ் கூட்டு கடற்படை பயிற்சி வடக்கு வங்கக் கடல் பகுதியில் நேற்று நடைபெற்றகு இந்த பயிற்சியில் இருதரப்பு கடற்படையின் கப்பல்கள் மற்றும் அதி நவீன விமானங்கள் பங்கேற்றது இன்றும் நாளையும் இருதரப்பு கடற்படையின் ஒருங்கிணைப்பு கூட்டுப்பயிற்சி நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

அவரது உடல்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் டொனால்டு டிரம்பிற்கு சிறிய அளவிலான இருமல் தும்மல் இருந்ததாகவும் அவரது உடல்நிலை தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் கூறினார் திரு டிரம்ப் நல்ல மனநிலையுடன் காய்ச்சல் இன்றி இருப்பதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார் இணையவழியிலான சர்வதேச துப்பாக்கிச்கடுதல் போட்டியின் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் விஷ்ணு சிவ்ராஜ் பாண்டியன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

அவரை தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்ற பிரான்ஸ் வீரர் இட்டாளி கோர்மென்ட் இரண்டாவது இடம் பிடித்தார்